பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

ஐல்ஜீவன் இயக்கத்தின்கீழ்

உத்தரகாண்ட் முதலமைச்சர் திரு திரிவேந்திர சிங் ராவத் பதவி விலகியுள்ளார்

அணி இன்று ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் இந்தியா பங்களாதேஷ் இடையேயான போக்குவரத்தை அதிகரிக்க கடந்த சில ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் இருநாடுகளை இணைக்கும் வகையில் ஃபெனி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள னமத்ரி சேது என்ற பாலத்தை பிரதமர் இன்று காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தாா் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்தப் பாலம் இந்தியா பங்களாதேஷ் இடையேயான வர்த்தகம் கற்றுலா உள்ளிட்ட துறைகளில் புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் என்றார் இருநாடுகளுக்கு இடையேயான போக்குவரத்தை மட்டுமல்லாமல் நட்புறவையும் இந்தப் பாலம் வலுப்படுத்தும் என்று அவர் குறிப்பிட்டார்

ஒட்டுமொத்த உலகத்திற்கும் தன்னவமின்றி சேவையாற்றுவது குறித்து பகவத் கீதை விரிவாக எடுத்துரைப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

இந்நிகழ்ச்சியில் ஜம்மு கஷ்மீர் துணை நிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா தர்மார்த் அறக்கட்டளையின் தலைவர் டாக்டர் கரண் சிங் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பெட்ரோல் டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விலை உயர்வு குறித்து விவாதிக்கக் கோரி அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டன மக்களவை இன்று காலை கூடியதும் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அவையின் மையப்பகுதிக்கு சென்று பெட்ரோலியப் பொருட்களின் விலை உயர்வை கைவிட வேண்டும் என்று முழக்கமிட்டனர் உறுப்பினர்கள் தங்களது இருக்கைக்கு சென்று கேள்விநேரத்தை நடத்த ஒத்துழைப்பு தருமாறு அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக்கொண்டார்

மாநிலங்களவையிலும் இதேநிலை நீடித்தது அவை துணைத்தலைவர் திரு ஹரிவன்ஷ் பட்டியலில் குறிப்பிடப்பட்டுள்ள விஷயங்கள் குறித்து விவாதிக்குமாறு கேட்டுக்கொண்டார் அமளி நீடித்ததால் மாநிலங்களவையும் நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டது தமிழகத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் மூன்று நாள் பயணமாக சற்று முன் சென்னை வந்தடைந்தார் விமான நிலையத்தில் அவரை ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் தலைமைச் செயலாளர் திரு ராஜீவ் ரஞ்சன் உள்ளிட்டோர் வரவேற்றனர் இன்று ஆளுநர் மாளிகையில் தங்கும் குடியரசுத் தலைவர் நாளை வேலூரில் உள்ள தங்க கோவிலுக்குச் செல்கிறார்

ஜல்ஜீவன் இயக்கத்தின்கீழ்

ஒவ்வொரு நாளும் புதிதாக சுமார் ஒரு வட்சம் வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கும் வகையில் பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது

உத்தரகாண்ட் முதலமைச்சர் திரு திரிவேந்திர சிங் ராவத் பதவி விலகியுள்ளார் முன்னதாக பிஜேபி தலைவர் திரு ஜே பி நட்டாவை நேற்று மாலை அவர் சந்தித்துப் பேசினார் டேராடுனில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய இந்நிலையில் திரு திரிவேந்திர சிங் ராவத் ஆளுநர் திருமதி பேபி ராணி மவரியாவைச் சந்தித்து ராஜினாமா கடிதத்தை அளித்துள்ளதாகக் கூறினார்

அகில இந்திய வானொலி மற்றும் தூர்தர்ஷனில் அரசியல் கட்சிகள் தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்கான நேரத்தை இருமடங்காக அதிகரித்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது இத்தொடர்பாக இன்று வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழ்நாடு

ஒவ்வொரு மாநிலத்திலும் அங்கீகரிக்கப்பட்ட ஒவ்வொரு கட்சிக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நேர அளவு குறித்த பட்டியலையும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது அசாமில் முதல் கட்ட சட்டப் பேரவைத் தேர்தல் நடைபெற உள்ள தொகுதிகளுக்கான வேட்புமனுத் தாக்கல் இன்றுடன் நிறைவடைந்தது

முதல் கட்டமாகதேர்தல் நடைபெறும் மஜூலி தொகுதியில் பிஜேபி சார்பில் போட்டியிட அம்மாநில முதலமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் இன்று மனுத் தாக்கல் செய்தார் சுட்டப் பேரவைத் தேர்தல் நடைபெற உள்ள கேரள மாநிலத்தில் கூட்டணி கட்சிகளுடனான தொகுதி பங்கீட்டை இறுதி செய்யும் நடவடிக்கைகளில் அரசியல் கட்சிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன

புதச்சேரியில் என் ஆர் காங்கிரஸ் பிஜேபி அஇஅதிமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டுள்ளது

இதற்கான ஒப்பந்தத்தில் என் ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமியும் புதுச்சேரி பிஜேபி தேர்தல் பொறுப்பாளர் திரு நிர்மல்குமார் சுரானாவும் இன்று கையெழுத்திட்டனர்

மும்பையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதுதொடர்பாக முடிவெடுக்க சும்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அதிகாரம் வழங்கப்படும் என்று கூறினார் மும்பை நகரில் முகக் கவசம் அணியாமல் பொது இடங்களுக்கு வரும் மக்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்று அவர் எச்சரித்தார்

லக்ளோவில் இன்று நடைபெற்ற இப்போட்டியில் முன்னதாக டாஸ் வென்ற இந்திய அணி தென்ணப்பிரிக்காவை முதவில் பேட் செய்ய பணித்தது

ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியின் இரண்டாம் கட்ட அரையிறுதி ஆட்டத்தில் மோகன் பகான் அணி இன்று ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியை எதிர்கொள்கிறது கோவாவில் இன்னும் சற்று நேரத்தில் இப்போட்டி தொடங்குகிறது